மாநில அரசு தனிகவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார்

அவசர நிலைமைகளை எதிர்கொள்ளவும் சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும் தமிழகத்திற்கு மூவாயிரம் கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

வாயிலாக கருத்து கேட்கிறது

ரயில்வே இணையமைச்சர் திரு சுரேஷ் அங்கடி புதுதில்லியில் நேற்று காலமானார் அவரது மறைவுக்கு பிரதமர் மத்திய அமைச்சர்கள் உட்பட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நேற்று மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டன

வென்றது

ஆந்திரா மகாராஷ்ட்டிரா தில்லி உள்ளிட்ட ஆறு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் காணொலிக் காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்ற உயர்நிலைக் குழு கூட்டத்தில் பேசுகையில் இவ்வாறு அவர் கூறினார் இந்நோய்த் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்துவதில் தமிழக மக்களும் மாநில அரசும் சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் நாட்டில் உள்ள பிற மாநிலங்களுக்கு தமிழகம் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்றார்

மாநில அரசின் நடவடிக்கையால் இந்நோய்த் தொற்றால் இறப்பு சதவீதம் மேலும் குறையும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும் பிரதமர் திரு மோடி கூறினார்

இந்நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களால் எவ்வளவு நபர்களுக்கு பரவும் என்பதைக் கண்டறிந்து அவற்றை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியத்தையும் இந்தக் கூட்டத்தில் பிரதமர் எடுத்துரைத்தார் பரிசோதனைகளின் எண்ணிக்கையையும் அதிகரிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார்

கடினமான காலத்திலும் உலகம் முழுவதும் தேவைப்பட்ட உயிர்காக்கும் மருந்துகளை இந்தியா அனுப்பி உதவியதையும் பிரதமர் குறிப்பிட்டார் நோய்ப் பரவல் தற்போதுள்ள நிலையில் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மருந்துகளை தடையின்றி எடுத்துச் செல்வதை அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் இப்பொருட்களின் விநியோகத்தை மாநில அரசுகள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இந்தக் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆறு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தின் சுகாதார அமைச்சர்களும் கலந்து கொண்டனர் அவசர நிலைமைகளை எதிர்கொள்ளவும் சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கும் நிதியுதவியை முவாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

இந்த நிதி மாநிலத்தின் சுகாதார கட்டமைப்புகளை மேலும் வலுப்படுத்த உதவும் என்று அவர் தெரிவித்தார்

நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ இளநிலை படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்ட மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியதையும் இந்தக் கூட்டத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஒய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஆணையம் அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் நடப்பு கல்வியாண்டிலிருந்தே இந்த உள்ஒதுக்கீடு வழங்கப்படவுள்ளது என்றும் இந்த சட்ட மசோதா ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சமவாய்ப்பையும் சமூக நீதியையும் உருவாக்கித் தரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

தமிழக அரசு மேற்கொண்ட திறமையான சிகிச்சையால் மாநிலத்தில் இந்நோய்த் தொற்றால் உயிரிழப்போர் விகிதம் ஒன்று புள்ளி ஆறு இரண்டு சதவீதமாக உள்ளது என்றும் இது நாட்டிலேயே மிகவும் குறைவான இறப்பு விகிதம் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார்

இதுவும் அகில இந்திய அளவில் அதிகமான விகிதம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

ஆரம்பத்திலிருந்தே மாநிலத்தில் இந்திய மருத்துவ முறை சிகிச்சைகளும் நோயாளிகளுக்கு கூடுதலாக அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் நகர்ப்புற மற்றும் ஊரகப் பகுதிகளில் மிகவும் வறிய நிலையில் உள்ள மக்களின் மருத்துவத் தேவையை அறிந்து

மாநிலத்தின் பொருளாதாரத்தை புத்துயிரூட்ட ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் டாக்டர் சி ரெங்கராஜன் தலைமையிலான உயர்நிலைக் குழு அளித்த பரிந்துரைகள் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கவுள்ளதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் ரயில்வே இணையமைச்சர் திரு சுரேஷ் அங்கடி புதுதில்லியில் நேற்று காலமானார்

எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார் கர்நாடக மாநிலம் பெலகாவி மக்களவை தொகுதியிலிருந்து நான்குமுறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் பிரதமர் திரு மோடி தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றார் அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார் தமது தொகுதி மக்களின் வளர்ச்சிக்காக ஒய்வின்றி உழைத்தவர் அங்கடி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சுரேஷ் அங்கடி மறைவு குறித்த செய்தி அறிந்தவுடன் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு தெரிவித்துள்ளார் மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடிய சுரேஷ் அங்காடி கர்நாடகாவில் பிஜேபியை வலுப்படுத்தியதில் தீவிரமாக உழைத்தவர்களில் ஒருவர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அவரது மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவரது பிரிவால் துயருற்றுள்ள குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் ட்விட்டரில் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார் மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா திரு பியூஷ் கோயல் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் உட்பட பலரும் அங்கடி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவரது மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தில்லியில் மத்திய அரசு அலுவலகங்களில் தேசியக் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் அவர் பேசினார்

மெகராஜ் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதனை தெரிவித்தார்

ஒம்பிர்லா நன்றி தெரிவித்துக் கொண்டார்

அதற்கான பதிலும் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார்

முன்னதாக மாநிலங்களவையும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது பெரும் துறைமுகங்கள் ஆணைய சட்ட மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது நாட்டில் உள்ள பெரும் துறைமுகங்களுக்கு அதிகபட்ச தன்னாட்சி வழங்க வகை செய்யும் இம்மசோதா துறைமுகங்களின் செயல்பாடுகளையும் முறைப்படுத்த உதவும் என்று மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய கப்பல் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு மன்சுக் மண்டாவியா தெரிவித்தார் தற்போதுள்ள துறைமுக அறங்காவலர் குழுவை மாற்றியமைத்து ஒவ்வொரு துறைமுகத்திலும் நிர்வாக குழு ஒன்றை ஏற்படுத்தவும் இந்த மசோதா வகை செய்கிறது துறைமுகங்களின் கட்டமைப்பு வசதி உலக தரத்திற்கு மேம்படவும் நிர்வாக செயல்பாடுகளில் மேலும் வெளிப்படைத் தன்மை நிலவவும் இந்த மசோதா உதவும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த மசோதாவால் பெரும் துறைமுகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களின் ஓய்வூதியம் எந்தவகையிலும் பாதிக்காது என்று அமைச்சர் உறுதியளித்தார்

இதுதொடர்பாக நேற்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் சந்தித்துப் பேசினார் இந்த சந்திப்புக்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆசாத் மூன்று மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட விதம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று கூறினார்

புதிய தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழக உயர்கல்வித் துறை இன்று ஆன்லைன் வாயிலாக கருத்து கேட்கிறது பெற்றோர்களும் மாணவர்களும் ஆசிரியர்களும் கல்லூரி நிர்வாகத்தினரும் தங்களது கருத்துக்களை ஆன்லைன் வாயிலாக எடுத்துரைக்கலாம் என்று உயர்கல்வித்துறை கூறியுள்ளது ஏற்கனவே இந்த கல்விக் கொள்கை தொடர்பாக ஆராய்ந்து அரசுக்கு அறிக்கை அளிக்க உயர்நிலைக் குழு ஒன்றை மாநில அரசு ஏற்படுத்தியுள்ளது

இருப்பினும் கடந்த சில நாட்களாக

பெலாரஸ் அதிபராக திரு அலெக்சாண்டர் லுகாசென்கோ ஆறாவது முறையாக பதவியேற்றுள்ளார் கட்டுடல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெறுவதை முன்னிட்டு இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடுமுழுவதும் உடற்பயிற்சி வல்லுநர்கள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடுகிறார் லேசர் வழிகாட்டுதலுடன் செயல்படும் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை சோதனை வெற்றிபெற்றுள்ளதற்கு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக விசாரிக்க ஹந்தி திரைப்பட நடிகைகள் தீபிகா படுகோன் ஷர்தா கபூர் சாரா அலிகான் மற்றும் ரகுல் ப்ரீத்சிங் ஆகியோருக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சம்மன் அனுப்பியுள்ளது சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவை விரைவில் தொடங்கும் என்று ரயில்வே பாதுகாப்புப் படை துணைத் தலைவர் அருள்ஜோதி தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த குழந்தைகள் பாதுகாப்புக் குழுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது

ஃபிரஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் ஆஸ்திரேலியா வீரரிடம் தோல்வியடைந்தார்